பிரணாப்முகர்ஜியின்உ டல் முழுராணுவமரியாதையுடன்நேற்றுமதியம்தகனம்செய் யப்பட்டது

சீனாவுடன்எல்லைப்பிரச்னைதொடர்பாகபேச்சுவார்த் தைநடைபெற்றுவரும்நேரத்தில் கடந்தமூன்றுதினங்களாகஅந்நாட்டுபடையினர்அத்துமீ றல்களில்ஈடுபட்டதாகஇந்தியாதெரிவித்துள்ளது

பாரபட்சமற்றமுறையில்கருத்துக்களைவெளியிடுவதற் கு சரியானவழிகாட்டுநெறிமுறைகளைஏற்படுத்துமாறுபே ஸ்புக்நிறுவனத்தின்தலைவருக்குதகவல்தொழில்நுட்பத் துறைஅமைச்சர்திரு ரவிசங்கர்பிரசாத்கடிதம்அனுப்பியு ள்ளார்

பிரணாப்முகர்ஜியின்உ டல் முழுராணுவமரியாதையுடன்நேற்றுமதியம்டெல்லிலோ கிசாலையில்உள்ளமயானத்தில்தகனம்செய்யப்பட்டது

பிரணாப்முகர்ஜி சிகிச்சைபலனில்லாமல்காலமானார் அவரதுஉடல்ராஜா ஜிமார்க்சாலையில்உள்ளவீட்டிற்குஎடுத்துசெல்லப்பட்டது குடியரசுதலைவர்திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுதுணைதலைவர்திரு வெங்கய்யநாயுடு பிரதமர்திரு நரேந்திரமோடி பாதுகாப்புஅமைச்சர்திரு ராஜ்நாத்சிங் மக்களவைசபாநாயகர்ஓம்பிர்லாமற்றும்மத்தியஅமைச் சர்கள்இறுதிஅஞ்சலிசெலுத்தினார்கள் முன்னாள்பிரதமர்திரு

நட்டா காங்கிரஸ்முன்னாள்தலைவர்ராகுல்காந்தி டெல்லிமுதல்வர்அரவிந்த்கெஜ்ரிவால்மற்றும்பலரும்இறு திஅஞ்சலிசெலுத்தினார்கள்

புகழ்மிக்கதலைவரும் சிறந்தநாடாளுமன்றவாதியுமானதிரு பிரணாப்முகர்ஜி யைநாடுஇழந்துவிட்டதுஎன்றுஇரங்கல்தீர்மானத்தில்குறி ப்பிடப்பட்டது சீனாவுடன்எல்லைப்பிரச்னைதொடர்பாகபேச்சுவார்த் தைநடைபெற்றுவரும்நேரத்தில் கடந்தமூன்றுதினங்களாகஅந்நாட்டுபடையினர்அத்துமீ றல்களில்ஈடுபட்டதாகஇந்தியாதெரிவித்துள்ளது இதுதொடர்பாக வெளியுறவ்அமைச்சகசெய்திதொடர்பாளர்திரு

நாட்டின்இறையாண்மையைகாக்கவும் எல்லையைபாதுகாக்கவும்இந்தியப்படைகள்தக்கபதிலடி கொடுத்துள்ளதாகவும்அவர்தெரிவித்தார் லடாக்பகுதியில்சீனாவுடன்பதற்றமானசூழ்நிலைநிலவு வதால் மத்தியபாதுகாப்புஅமைச்சர்திரு ராஜ்நாத்சிங் ராணுவஉயர்அதிகாரிகளுடன்ஆலோசனைநடத்தினார் இந்தஆலோசனைகூட்டத்தில்வெளியுறவுஅமைச்சர்திரு ஜெய்சங்கர் தேசியபாதுகாப்புஆலோசகர்திரு அஜித்தோவல் முப்படைகளின்தளபதிதிரு பிபின்ராவத் ராணுவத்தளபதிதிரு நரவனேஉள்ளிட்டோர்கலந்துகொ ண்டனர் தெற்குபங்காங்ஏரிப்பகுதியில்சீனாவின்அத்துமீறியசெய ல்பாடுகள்குறித்தும் எதிர்காலத்தில்இந்தியாமேற்கொள்ளவேண்டியநடவடிக் கைகள்குறித்தும்இந்தகூட்டத்தில்விவாதிக்கப்பட்டதாகஎ மதுசெய்தியாளர்தெரிவித்துள்ளார் பாதுகாப்புதுறைநிபுணர்கமோடர்உதய்பாஸ்கர்எமதுசெ ய்தியாளரிடம்கூறுகையில் தெற்குபங்காங்ஏரிப்பகுதியில்சீனாவின்செயல்களுக்கு இந்தியாஉறுதியானபதிலடிகொடுத்திருக்கிறது அமைதியைவிரும்பும்இந்தியா அதேசமயம்எல்லையைபாதுகாக்கும்கடமையிலும்தவறி விடக்கூடாது என்றுதெரிவித்தார் பாரபட்சமற்றமுறையில்கருத்துக்களைவெளியிடுவதற் த் சரியானவழிகாட்டுநெறிமுறைகளைஏற்படுத்துமாறுபே ஸ்புக்சமூகஊடகத்தின்தலைவருக்குதகவல்தொழில்நுட் பத்துறைஅமைச்சர்திரு ரவிசங்கர்பிரசாத்கடிதம்அனுப் பியுள்ளார் கடந்தஆண்டுநடைபெற்றமக்களவைத்தேர்தலின்போது வலதுசாரிசிந்தனையாளர்களின்பேஸ்புக்பக்கங்கள்முட க்கப்பட்டதாகவும் அவர்களின்கருத்துக்கள்வெளிவராதவகையில்தடுக்கப்ப ட்டதாகவும்கடிதத்தில்திரு ரவிசங்கர்பிரசாத்கூறியுள்ளா ர் பேஸ்புக்நிறுவனம்இவ்வாறுபாரபட்சமாகசெயல்பட்டதற் கானஆதாரங்களைஅளித்தபோது அந்தநிர்வாகம்சரியாகபதிலளிக்கவில்லைஎன்றும்பேஸ் புக்நிறுவனத்தின்தலைமைசெயல்அதிகாரிமார்க்ஜூகர் பெர்க்கிற்குஅனுப்பியுள்ளகடிதத்தில்திரு ரவிசங்கர்பிர சாத்தெரிவித்துள்ளார் பேஸ்புக்நிறுவனத்தின்சிலஊழியர்கள் சர்வதேசஊடகங்களுடன்இணைந்துசெயல்பட்டு இந்தியாவின்ஜனநாயகநடைமுறைகளில்தலையீடுசெய் திருப்பதாகவும்திரு ரவிசங்கர்பிரசாத்குறிப்பிட்டிருக்கி றார் தரவுகளைசரிபார்க்கும்பணியைபாதுகாப்பற்றதனியார் நிறுவனங்களிடம்பேஸ்புக்நிறுவனம்ஒப்படைக்கக்கூடா து என்றும்கடிதத்தில்அவர்வலியுறுத்தியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இதனை எதிர்த்து தமிழக மருத்துவ அலுவலர்கள் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு அந்த வழக்கை ஆதரித்து மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து முதுநிலை மருத்துவப் பட்டப் படிப்பில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள உள்ஒதுக்கீடு முறையே தொடர வேண்டும் என்று ஆணித்தரமான வாதாடியதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் இதனால் மாநில அரசுகள் மருத்துவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவது முதுநிலை மருத்துவ கல்வி ஒழுங்குமுறைகளுக்கு எதிரானது அல்ல என்றும் அரசு மருத்துவர்களுக்கு மாநில அரசுகள் முதுநிலை மருத்துவப் பட்டப் படிப்பில் உள்ஒதுகீடு வழங்கவாம் என்ற வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த திங்கட்கிழமை வழங்கியதையும் முதலமைச்சர் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்

மத்தியபாதுகாப்புஅமைச்சர்திரு

மாஸ்கோவுக்குநாளைசெல்லும்அமைச்சர் அங்குஷாங்காய்ஒத்துழைப்புஅமைப்பின்பாதுகாப்புத்து றைஅமைச்சர்கள்மாநாட்டில்பங்கேற்கிறார் சீனாவுடன்எல்லைபிரச்னைநிலவும்சூழலில் இந்தமாநாடுநடைபெறுவதுமுக்கியத்துவம்பெற்றுள்ளது இந்தபயணத்தின்போது அமைச்சர்திரு

செய்தி கொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யு டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்